நரேந்திரமோதி அழைப்பு விடுத்துள்ளார்

வீடு இல்லா ஏழை எளிய மக்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி கே

தமிழகத்தின் அண்டை மாநிலங்களில் கோவிட் தொற்ற பரவல் அதிகரித்திருப்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் ஜே

புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்த திரு நாராணயசாமி தமது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார்

பிரதமர் உற்பத்தி ஆராய்ச்சி வடிவமைப்பு போன்றவற்றில் தனியார் துறைகள் தளவாட சிறப்பான பங்காற்றி பாதுகாப்புத்துறையில் தன்னிறைவை எட்ட முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோதி தெரிவித்துள்ளார்

உள்நாட்டிலேயே உற்பத்தியாகும் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களையும் உபகரணங்களையும் அரசு ஊக்குவித்து வருவதாக கூறிய அவர் இதன்மூலம் ஸ்டாட் அப் திட்டங்களுக்கும் சிறு குறு நடுத்தர தொழில் மேம்பாட்டிற்கும் உத்வேகம் கிட்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் பாதுகாப்பு தளவாட மையங்கள் உள்ளுர் தொழில்முனைவோருக்கும் அந்தந்த பகுதி உந்பத்தி பிரிவுகளுக்கும் நன்மை பயக்கும் என்று கூறிய அவர் அரசின் சீர்திருத்தங்களால் சிறு குறு தொழிலகங்களுக்கு கூடுதல் சுதந்தரமும் விரிவாக்கத்திற்கான வாய்ப்புகளும் கிடைத்திருப்பதாக குறிப்பிட்டார்

இதன்மூலம் உள்நாட்டு உற்பத்தி திறன் மேம்பட்டு கூடுதல் வேலை வாய்ப்புகளுக்கு வழிகோலும் என்று அவர் கூறினார் வெளிப்படைத்தண்மை கணிப்பு இலகுவான வர்த்தகத்தை நோக்கமாக கொண்டு பாதுகாப்புத்துறை முன்னேறி செல்வதாக கூறிய அவர் உரிமம் ரத்து கட்டுப்பாடுகள் தளர்வு ஏற்றுமதி மேம்பாடு அந்நிய முதலீடு தாராளமயம் போன்ற நடவடிக்கைகளால் பாதுகாப்பு பிரிவை மேம்படுத்த அரசு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக கூறினார் தேஜஸ் விமானத்தின் வெற்றியை எடுத்துரைத்த பிரதமர் விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்கள் மீது அரசு வைத்த நம்பிக்கையால் தான் இது சாத்தியமானதாக கூறினார்

எடப்பாடி கே

சேலம் மாவட்டம் தலைவாசல் புதிய தாலுக்காவாக உருவாக்கப்படுவதாக அவர் முதலமைச்சர் அறிவித்தார்

இதனிடையே தலைவாசலை தனி தாலுக்காவாக அறிவிக்கும் அரசாணையை அரசு இன்று வெளியிட்டது ஆத்தூர் மற்றும் கெங்கவல்லி வருவாய் வட்டங்களை சீரமைத்து தலைவாசலை தலைமை இடமாக கொண்டு புதிய வருவாய் வட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது நிதிநிலை அறிக்கை தமிழக சட்டப்பேரவையில் வரும் நிதியாண்டிற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையை துணை முதலமைச்சர் திரு

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்திற்கு வரும் வெளிநாட்டு பயணிகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை மக்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார்

செல்லூர் கே

குற்றாலம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கன மழையை அடுத்து குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது

நான்கு போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று தற்போது சம நிலையில் உள்ளன